பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாளை உரையாற்றுகிறார்

மத்திய அரசை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி வலியுறுத்தியுள்ளார்

ப்ரெஞ்ச் ஓப்பன் பேட்மிண்டன் ஆடவள் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் சிராக்ஷெட்டி சாத்விக் சாய்ராஜ் இணை முன்னேறியுள்ளது

இந்திய வானொலியின் அனைத்து நிலையங்களும் தூர்தர்ஷனும் இதனை ஒலிபரப்ப அகில உள்ளன

கடந்த மன் கி பாத் நிகழ்ச்சியில் நாட்டு மக்கள் தீபாவளி பண்டிகையை பாதுகாப்பாக கொண்டாட வேண்டும் என கேட்டுக்கொண்ட பிரதமர் பட்டாசுகளை வெடிக்கும் பொழுது தீ விபத்து உயிரிழப்பு போன்ற எவ்வித அசம்பாவித சம்பவங்களும் இன்றி பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தியிருந்தார்

தேவேந்திர பட்நாவிஸ் மீண்டும் முதலமைச்சர் ஆகிறார் ஹரியானாவில் பிஜேபி ஜனநாயக் ஜனதா கூட்டணி ஆட்சி அமைகிறது மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தையின் இதுதொடர்பாக பிஜேபிக்கு அடிப்படையில் முதலமைச்சர் பதவியும் ஜனநாயக் ஜனதா கட்சிக்கு துணை முதலமைச்சர் பதவியும் வழங்கப்படும் இதனிடையே பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சண்டிகரில் இன்று கட்சியின் சட்டமன்றத் தலைவரை தேர்ந்தெடுக்க உள்ளனர் இதனைத்தொடர்ந்து ஆளுநரை சந்தித்து மீண்டும் ஆட்சி அமைக்க உரிமை கோருகின்றனர்

தனபால் தெரிவித்துள்ளார்

ராம்நாத்கோவிந்த் தேசிய விருதுகளை புதுதில்லியில் நாளை மறுநாள் வழங்குகிறார் ஒருங்கிணைந்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான முயற்சிகளின் அடிப்படையில் இந்த விருதுகள் வழங்கப்படுகிறது

உலகளாவிய நிர்வாக சீர்திருத்தம் நீடித்த வளர்ச்சி தெற்காசிய நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பின் அவசியத்தை எடுத்துரைத்த அவர் அனைத்து நாடுகளுக்கும் இடையேயான சரிசமமான பொறுப்புணர்வை உறுதிசெய்யும் சீர்திருத்த நடவடிக்கைகளை ஐ

சபை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார் எல்லைத் தாண்டிய தீவிரவாதத்தை பாகிஸ்தான் நியாயப்படுத்துவதாக குற்றம் சாட்டிய அவர் தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளிப்பதை பாகிஸ்தான் கைவிட வேண்டும் என்றும் அது ஒட்டுமொத்த உலகிற்கும் நன்மை பயக்கும் என்றும் கூறினார்

எடப்பாடி கே பழனிச்சாமி வலியுறுத்தியுள்ளார்

கரும்பிற்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத்தொகையை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்

அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் என் எல் சி சுரங்க மீட்புக்குழுவினர் மாநில பேரிடர் மீட்பு படையினர் போர்க்கால அடிப்படையில் குழந்தையை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

மீட்பு பணிகளின் முன்னேற்றம் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

குழந்தைக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு அசைவுகள் கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மாநில அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி

வளர்மதி உள்ளிட்டோர் மீட்பு பணிகளை நேரில் பார்வையிட்டு துரிதப்படுத்தி வருகின்றனர்

தமிழகத்தில் தேனி வேலூர் உள்ளிட்ட அனைத்துப் மாவட்டங்களிலும் உள்ள மூடப்படாத ஆழ்துளை கிணறுகளை கண்டறிந்து அவற்றை உடனடியாக மூட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உத்தரவிட்டுள்ளனர்

நேர்மை ஒரு வாழ்க்கைமுறை என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களிலும் இதனையொட்டி லஞ்ச ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கப்பட உள்ளது

ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் விடுத்திருக்கும் செய்தியில் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி நல் ஆரோக்கியம் வளம் பெருகி நல்ஒளி எங்கும் பரவட்டும் என வாழ்த்தியுள்ளாா் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தீமைகள் அழிந்து நன்மைகள் பிரகாசிக்கும் இந்நாளில் அனைவரது வாழ்விலும் இன்பம் பெறுக இறைவனின் அருள் கிடைக்கட்டும் என கூறியுள்ளார் பாமக நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் தேமுதிக தலைவர் திரு விஜய்காந்த் உள்ளிட்டோரும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டுள்ளார்

வடகிழக்கு பருவமழையும் தீவிரமடைந்துள்ளதால் சேலம் தர்மபுரி ஈரோடு கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது பிற மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் மேலும் தெரிவித்துள்ளது

மேலும் ஆறுகள் நீா்நிலைகளின் அருகில் செல்பி எடுத்தல் நீச்சல்அடித்தல் கால்நடைகளை செல்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளில் யாரும் ஈடுபட வேண்டாம் என்றும் அழைத்துச் அறிவுறுத்தியுள்ளார்

செங்கல்பட்டு விழுப்புரம் விருத்தாச்சலம் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி ரயில் நிலையங்களில் இந்த ரயில் நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது